தலைவணங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார்

உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது

பழனிசாமி கூறியுள்ளார் விண்வெளித் துறையில் தனியார் பங்களிப்பை இஸ்ரோ தலைவர் திரு சிவன் வரவேற்றுள்ளார்

அவசர நிலை பிறப்பிக்கப்பட்ட காலத்தின்போது சித்ரவதைக்கு ஆளானவா்களுக்கு தாம் தலைவணங்குவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

அவசர நிலை காலத்தில் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காகவும் மீட்டெடுப்பதற்காகவும் பாடுபட்டு துன்புறுத்தலுக்கு உள்ளானவர்களின் தியாகத்தை நாடு ஒருபோதும் மறவாது என்றும் பிரதம் குறிப்பிட்டுள்ளார் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டதன் காரணமாக நீதி மற்றும் பத்திரிகையின் குதந்திரம் பறிக்கப்பட்டதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளர் லட்சக்கணக்கான மக்களின் போராட்டத்துக்குப் பின்னா் அவசர நிலை விலக்கிக் கொள்ளப்பட்டதாகவும் ஜனநாயகம் மீட்டெடுக்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார் மக்குளக்கு அளித்த வாக்குறுதிகளை பிஜேபி தலைமையிான மத்திய அரசு நிறைவேற்றி வருவதாக நிதி அமைச்சா் திருமதி நிாமலா சீதாராமன் கூறியுள்ளாா் மத்தியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலாள அரசு இரண்டாவது முறையாக பொறுப்பேற்று ஒராண்டில் நிறைவேற்றிய திட்டங்கள் குறித்து காணொலி காட்சி வாயிலாக தமிழகத்தைச் சேர்ந்த பிஜேபி தொண்டர்களிடையே அவர் உரையாற்றினார் சீன படையினா் நடத்திய தாக்குதலில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேன்ந்த பழளி யின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறினார்

அந்த காலக்கட்டத்தில் அக்கட்சி பல்வேறு துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டதாகவும் அவா் தெரிவித்தாா் இருப்பினும் தற்போது திமுக காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி வைத்து செயல்படுவது தமக்கு அட்சேபத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும் அவர் கூறினார்

தோவினை எழுத விரும்பும் மாணவர்களுக்கு மட்டும் பின்னர் தோவு நடத்தப்படும் என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது

இந்த வழக்கின் விசாரணை நாளையும் தொடர்கிறது

சமுத்திர சேது இயக்கத்தின்கீழ் கப்பல் மூலமாக இன்று ஈரானிலிருந்து புறப்பட்டு தூத்துக்குடி வரவுள்ளது

ஜம்மு காஷ்மீரில் டோலீசாரின் தீவிர தேடுதல் நடவடிக்கையின்போது இரண்டு தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் புலனாய்வுத் தகவலை அடுத்து ஜம்மு காஷ்மீரில் பாரமுல்லா மாவட்டத்தில் சோப்பூர் அருகேயுள்ள ஹர்துஷிவா என்ற இடத்தில் சோப்பூர் காவல்துறையினர் மத்தியப் படைப் பிரிவினர் மற்றும் ரிசர்வ் படையினர் கூட்டாக இன்று காலை தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தனர் சந்தேகத்திற்கு இடமான பகுதியை அவர்கள் நெருங்கியபோது தீவிரவாதிகள் போலீசாரை நோக்கி துப்பாக்கிச் சூடு நடத்தினர்

இன்று கோவையில் இந்த நோய் தொற்று தடுப்புப் பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட பின்னா் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் மாநிலத்தில் இந்த நோய் தொற்று சமூக பரவலாக உருவெடுக்கவில்லை என்றும் முதலமைச்சா் கூறினார்

இந்த தொற்று பரவல் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறினார்

விண்வெளித் துறையில் தளிபாா் துறையினரை அனுமதிக்கும் வகையில் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பது வரவேற்கத்தக்கது என்று இஸ்ரோ தலைவர் திரு சிவன் கூறியுள்ளார் இது தொடா்பாக இன்று காணொலி காட்சி வாயிலாக செய்தியாளா்களிடம் பேசுகையில் அவா் இவ்வாறு கூறினார்